சுகாதார பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதம் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

படவேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

களிமவள சட்டங்கள் திருத்த மசோதா மற்றும் திவால் நடைமுறை திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது

அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் கூறியுள்ளார்

கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொடர்பான நிலைமை குறித்து அரசு உள்ளிப்பாக கவனித்து வருவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அனைத்து மாநிலங்களும் இந்நோயை கட்டுப்படுத்துவற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினாா் அச்சும் வேண்டாம் என்றும் முன்னெச்சிக்கை நடவடிக்கையே தேவை என்று குறிப்பிட்டுள்ள பிரதமா் நாட்டின் சுகாதார நிலையை பாதுகாப்பதற்கு வெளிநாட்டு விசாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா் மத்திய அமைச்சர்கள் யாரும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளப்போவதில்லை என்று கூறிய அவர் குடிமக்கள் யாரும் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறினார் பெருமளவு மக்கள் கூடுவதை தவிா்த்தால் மட்டுமே இந்நோயை விரைவாக கட்டுப்படுத்தலாம் என்று பிரதமா் தெரிவித்துள்ளார்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிலைமையை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள் அளவிலான உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டு அமைதிக்கப்பட்டவர்கள் தங்கியுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளுக்கான வழிக்காட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்தின் போது அல்லது வேறு காரணங்களினாலோ ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்ட உடனே அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ வசதிகளுடன் கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் அவரை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர் காற்றோட்டத்துடன் கூடிய அறையில் தனி கழிவறை வசதியுடன் தங்க வைக்கப்பட வேண்டும் சமூக சமைய விழாக்கள் மற்றும் திருமண வைபவங்களில் பாதிக்கப்பட்டவர் செல்வதற்கு அமைதியில்லை சோப்பு மற்றும் ஆல்கஹால் கலந்த கிருமி நாசினியை பயன்படுத்தி கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்து கொள்ள அவர் அறிவுறுத்தப்பட வேண்டும் அறுவை சிகிச்சைக்கான் முக கவசத்தை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் அணிய வேண்டும்

ரவி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் தேவைப்பட்டால் மட்டுமே இந்தியாவிற்கு வரவேண்டும் என்றும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு செவ்பவர்கள் தேவைப்பட்டால் மட்டுமே பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் ஐபிஎல் போட்டிகள் மற்றும் இதர விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதுவதற்கு இது தகுந்த நேரம் அல்ல என்று கூறிய அவர் போட்டியின் ஏற்பாட்டாளர்களின் முடிவுக்கு இதனை விட்டுவிடுவதாக கூறினார் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக குடியரசுத்தலைவர் மாளிகையில் உள்ள அருங்காட்சியகம் மற்றும் காவல்துறை அணிவகுப்பை பார்வையிடுவதற்கு அனுமதியில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் குறித்து யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்த அவர் வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வந்த மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்றும் கூறினார் விமானம் மூலம் வந்த பயணிகள் விமானத்தில் இருந்து வெளியே வந்தவுடன் ககாதாரத் துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்வதாகவும் சிறிய அறிகுறிகள் தென்பட்டாலும் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்தார் சுட்டப்பேரவையில் கொரோனா வைரஸ் தொடர்பான சிறப்பு கவனா்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைக்சர் டாக்டர்

காஞ்சிபுரத்தை சேன்ந்த ஒருவருக்கு மட்டுமே பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் குண்மடைந்து வருவதாக தெரிவித்தாா்

மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திவால் நடைமுறை சுட்ட திருத்த மசோதாவுக்கு இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேறியது மசோதா மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப மிகுந்த பொறப்புடன் செயல்படுவதற்கு இந்த சுட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினாா் திவால் சட்டம் தொடர்னா பல்வேறு பிரச்சினைகளுக்கு சட்டரீதியான தீர்வு காண்பதற்குரிய கட்டமைப்பை இந்த மசோதா வகுத்து தந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறு சிறு மற்றும் நடுத்தா தொழில்கள் நிதி பிரக்சனையின்றி செயல்பட ஏதவாக நிலுவை கடன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என வங்கிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இந்த விவாதத்தை தொடங்கிய வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜெயராம் ரமேஷ் சிறு தொழில் துறையை பாதுகாக்கும் நோக்கில் திவால் சட்ட திருத்தத்தை மீண்டும் ஒரு முறை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் களிம வள சட்டங்கள் திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்தது கடந்த வாரம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது

முள்ளதாக மசோதாவுக்கு பதில் அளித்து பேசிய சரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் குறைந்த அமைச்சா்களுடன் சிறப்பான நிர்வாகத்தை மேற்கொள்வது என்ற கொள்கை நிலக்கரி கரங்க ஒதுக்கீடு மற்றும் செயல்பாடுள் மேம்பட்டு இருப்பதாகவும் நேரத்தை கனிசமாக குறைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் களிம வள சட்டங்கள் திருத்த மசோதா நாட்டின் தன்னிறைவை உறுதி செய்துள்ளதாகவும் இதனால் இறக்குமதியின் போது அன்னிய செவாவாணி இழப்பு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளதாக பிரகவாத் ஜோஷி தெரிவித்தார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மத்தியப் பிரதேசத்தில் மூத்த காங்கிரஸ் திரு திக் விஜய் சிங் இன்று வேட்புமனுத்தாக்கல் செய்தார் காங்கிரசிலிருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்துள்ள திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நாளை போபாலில் தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய உள்ளார்

ஜோதிர் ஆதித்யா சிங்காவிற்கு ஆதரவு அளிக்கும் அமைச்சர்களை நீக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு கமல்நாத் ஆளுனருக்கு பரிந்துரை செய்துள்ளார்

ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதங்களை அளித்திருப்பதை அடுத்து அம்மாநிலத்தில் காங்கிரஸ் அரசின் பெரும்பான்மை கேள்விகுறியாகி உள்ளது இதனிடையே மூத்த பிஜேபி தலைவர் திரு நரோட்டம் மிஸ்ரா செய்தியாளர்களிடம் பேககையில் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரை தற்போது பிஜேபிதான் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக உள்ளது என்றா்

தமிழகத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டு பணிகள் நிறத்தி வைக்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளா்களை சந்தித்த அவா் பதிவேட்டுப் பணிகள் தொடா்பான விளக்கம் மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியா தென்னாப்பிரிக்க இடையேயான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக ஆட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஐபிஎல் போட்டிகள் நடத்தவது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நாளை மறுநாள் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன

சிந்து லக்ஷயாசென் மற்றம் அஸ்வினி பொன்னாப்பா சிக்கி ரெட்டி இணை பங்கேற்கிறது